நரேந்திர மோடி இன்று காலை புதுதில்லி திரும்பினர்

நரேந்திர மோதி தலைமையில் நித்தி ஆயோக் கூட்டம் குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று நடைபெறுகிறது தமிழக அரசு கல்லூரிகளில் காலியாக உள்ள உதவிப் பேராசிரியர் பணியிடங்களை ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலம் நிரப்ப அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கே பி அன்பழகன் கூறியிருக்கிறார் சென்னை மக்களின் குடிநீர் பிரச்னையைத் தீர்க்க முதலமைச்சர் உடனடியாக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமென்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டித் தொடரில் நேற்று வெஸ்ட் இண்டிசுக்கு எதிரான ஆட்டத்தில் இங்கிலாந்து வெற்றி பெற்றது

பிரதமர் திரு நரேந்திர மோடி கிர்கிஸ்தானில் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பு நாடுகள் மாநாட்டை முடித்துக் கொண்டு புதுதில்லி வந்தடைந்தார் தமது பயணம் பயனுள்ளதாக இருந்ததாகவும் உச்சி மாநாடு வெற்றிகரமாக நடைபெற்றதாகவும் பிரதமர் தமது ட்விட்டர் பக்கத்தில் கூறியுள்ளார் இருதரப்பு மற்றும் பலதரப்பு பேச்சுவார்த்தைகள் மூலம் நல்ல முடிவுகள் ஏற்படும் என்று எதிர்பார்ப்பதாக அவர் தெரிவித்தார் கிர்கிஸ்தான் அரசுக்கும் அந்நாட்டு அதிபர் திரு ஜீன் பெக்கோவுக்கும் தமது நன்றிகளை அவர் தெரிவித்தார் முன்னதாக நேற்று இந்தியா கிர்கிஸ்தான் வர்த்தக கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உரையாற்றினார் இக்கூட்டத்தில் கிர்கிஸ்தான் அதிபர் ஜீன் பெக்கோவும் கலந்து கொண்டு இருநாடுகளின் வர்த்தக தொழில் அதிபர்கள் முதலீடுகளை அதிக அளவில் மேற்கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டார்

பிரதமர் திரு நரேந்திர மோதி தலைமையில் நித்தி ஆயோக் கூட்டம் குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று நடைபெறுகிறது இந்தக் கூட்டத்தில் மழை நீர் சேகரிப்பு வறட்சி நிலைமை நிவாரண நடவடிக்கைகள் வேளாண் மேம்பாடு இடதுசாரி தீவிரவாதம் பாதித்த பகுதிகளில் பாதுகாப்பு வளர்ச்சித் திட்டப்பணிகளை மேற்கொள்வதற்கான இலக்கு உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடைபெறும் என்று தெரிகிறது இக்கூட்டத்தில் மாநில முதலமைச்சர்கள் யூனியன் பிரதேசங்களின் துணை நிலை ஆளுநர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் கலந்து கொள்கின்றனர் மத்திய உள்துறை அமைச்சர் பாதுகாப்பு அமைச்சர் நிதியமைச்சர் வேளான் துறை அமைச்சர் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொள்கின்றனர் தபாயில் பணிபுரியும் இந்தியத் தொழிலாளர்களின் நலன் பாதுகாக்கப்படும் என்றும் ஆள்சேர்ப்பு முகமைகளால் பாதிப்பு ஏற்படாமல் இருப்பதற்கு குடியேற்றச்சுட்டத்தில் சில திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் என்றும் வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு முரளீதரன் கூறியிருக்கிறார் தபாயில் நடைபெற்ற விழாவில் பேசிய அவர் தபாயில் வாழும் இந்தியர்கள் நல்லெண்ணப்பிரதிநிதிகளாக ஆக்கப்பூர்வமான பணிகளை மேற்கொள்ள வேண்டுமென்று கேட்டுக் கொண்டார் வளைகுடா பகுதியில் வாழும் தொழிலாளர்களுக்கும் தொழில் அதிபர்களுக்கும் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைத்ததற்கு பிரதமர் நரேந்திர மோதியின் தலைமைத்துவமே காரணம் என்று லோக் ஜனசக்தி கட்சித் தலைவரும் மத்திய உணவுத் துறை அமைச்சருமான திரு ராம்விலாஸ் பாஸ்வான் கூறியிருக்கிறார் இந்திய உணவுக் கழகத்தின் செயல்பாடுகள் பற்றி சென்னையில் அவர் நேற்று ஆய்வு நடத்தினார் அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய திரு பாஸ்வான் மின்னனு வாக்குப்பதிவு இயந்திரங்களை குறைகூறிய எதிர்க்கட்சிகள் தமிழகம் உள்ளிட்ட தென்மாநிலங்களில் அக்கட்சிகளுக்கு அதிக இடங்கள் கிடைத்தது பற்றி என்ன கூறப்போகிறார்கள் என்று கேள்வி எழுப்பினார்

மின்சாரம் எரிவாயு இணைப்பு ஆகியவற்றுடன் கூடிய வீடுகள் கட்டித் தரப்படும் என்று அவர் கூறினார் தமிழகம் எப்போதுமே சமூக நீதிக்கான தளமாக திகழ்கிறது என்று குறிப்பிட்ட அமைச்சர் திரு பாஸ்வான் மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு நிலைமை சீராக பராமரிக்கப்படுவதாக குறிப்பிட்டார் உணவுப் பாதுகாப்புச் சுட்டத்தின்படி மத்திய உணவு அமைச்சகம் நீத்தி ஆயோக் வழங்கும் வரையறைக்கு உட்பட்டு அரிசி கோதுமை உள்ளிட்ட உணவு தானியங்களை வழங்குகிறது என்று குறிப்பிட்ட அவர் அதற்கு மேல் தேவைப்படும் உணவு தானியங்களை சம்பந்தப்பட்ட மாநில அரசுகள் வெளிச்சந்தையிலிருந்து கொள்முதல் செய்ய அனுமதிக்கப்படுகின்றன என்றார்

சமூக வலைதளம் மூலமாக தீவிரவாதத்தை ஆதரிக்கும் தகவல்களை பதிவிட்டது தொடர்பாக தேசிய புலனாய்வு அமைப்பு கோவையில் பல்வேறு இடங்களில் சோதனை நடத்தி வருகிறது இதில் பல இளைஞர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் நடத்தப்பட்ட சோதனையில் மொபைல் போன் சிம்கார்டு ஹார்ட் டிஸ்க் போன்ற மின்னணு சாதனங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் தேசிய புலனாய்வு அமைப்பினர் தெரிவித்தனர்

செல்வராஜன் கூறியுள்ளார் சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இளங்கலை மருத்துவக் படிப்புக்களுக்கான விண்ணப்பங்கள் ஆன்லைன் மூலம் பெறப்படுவதாகவும் எளிமையான முறையில் மாணவர்கள் பதிவு செய்து கொள்வதற்கு இது வசதியாக உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

தமிழகத்தில் அரசு கல்லூரிகளில் காலியாக உள்ள உதவிப் பேராசிரியர் பணியிடங்களை ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலம் நிரப்புவதற்கு அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கே பி அன்பழகன் கூறியிருக்கிறார் தருமபுரியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அனைத்து கல்லூரிகளுக்கும் தண்ணீர் வசதி போதுமான அளவுக்கு செய்யப்பட்டிருப்பதாகவும் தேவையிருப்பது கண்டறியப்பட்டால் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார் கல்லூரிகளில் தகுதியுள்ளவர்களை நியமிக்க வேண்டுமென்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்ததை அடுத்து அது தொடர்பான நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக சுட்டிக்காட்டினார் பல்கலைக்கழகங்களில் காலியாக உள்ள துணைவேந்தர் பதவிகள் நிரப்பப்பட்டு வருவதாகவும் கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்திற்கு விரைவில் துணைவேந்தர் நியமிக்கப்படுவார் என்றும் அவர் தெரிவித்தார் சென்னை மக்களின் குடிநீர் பிரச்னையைத் தீர்ப்பதற்கு உடனடியாக ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை முதலமைச்சர் மேற்கொள்ள வேண்டுமென்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அவர் தமிழக மக்கள் குடிநீருக்காக மிகவும் அவதிப்படுவதாகவும் மாநில அரசு இந்தப் பிரச்னையைக் கையாள்வதற்கு சரியான நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார்

கடல்நீரை குடிநீராக்கும் திட்டம் நிறைவேற்றப்படாமல் உள்ளது குறித்து அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் அண்டை மாநிலமான ஆந்திராவிலிருந்து கிருஷ்ணா நீரை பெறவேண்டும் என்றும் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தின் மூலம் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்

இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதிகள் மணிகுமார்

இருவரிச் செய்திகள் சவுதி அரேபியாவில் ஆசீர் மாகாணத்தில் உள்ள விமான நிலையத்தில் ஈரான் ஆதரவு பெற்ற தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதல் தொடர்பாக உடனடி பதில் நடவடிக்கை எடுக்கப்போவதாக அந்நாட்டு அரசு ஐ நா பாதுகாப்பு கவுன்சிலுக்கு கடிதம் எழுதியுள்ளது உலக முதியோர் அவமதிப்பு தடுப்பு தினம் இன்று கடைப்பிடிக்கப்படுகிறது

நேற்றைய ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் இரண்டு அணிகளும் தலா ஒரு கோல் போட்ட நிலையில் இந்தியா தொடரை வெல்லும் வாய்பபை பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது